முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பழங்குடியின மக்களின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என சூடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தமிழக அரசுப் பணியாளர்கள் ஆசிரியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகள் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மத்திய நிதிநிலை அறிக்கையில் உள் கட்டமைப்பு வசதி மேம்பாடு மற்றும் சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

சென்னை உட்பட நாட்டின் ஐந்து இடங்களில் உள்ள மீன்பிடித் துறைமுகங்கள் பொருளாதார செயல்பாட்டு மையங்களாக மேம்படுத்தப்படுவதுடன் தமிழகத்தில் பன்நோக்கு கடற்பாசி பூங்கா உருவாக்கப்பட்டு கடற்பாசி சாகுபடி மேம்படுத்தப்படும் என்றும் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர வேலை வாய்ப்பு மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிக்க ஏழு ஜவுளிப் பூங்காக்கள் புதிதாக அமைக்கப்படும் நகர்ப்புற பேருந்து போக்குவரத்து மேம்பாடு பாரத் பெட்ரோலியம் ஏர் இண்டியா உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளும் நிதிநிலை அறிக்கையில் இடம் பெற்றுள்ளன இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்குப்பிறகு புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் ஆயுள் காப்பீட்டுக்கழக பங்கு விற்பனை தொடக்கம் காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீடு அதிகரிப்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விலக்கல் தொடரும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் இடம் பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக வங்கிகளின் வாராக் கடன் பிரச்னையை ஒழுங்குப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நபார்டு வங்கி மூலமாக வழங்கப்படும் விவசாயக் கடன் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு எப்போதும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார்

குற்றவாளிகளைக் கண்டறிந்து அவர்களைத் தண்டிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் பிரதமர் கூறியுள்ளார் இந்த விவகாரத்தில் இந்திய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவது குறித்து இரு தலைவர்களும் மனநிறைவு தெரிவித்தனர்

பழங்குடியின மக்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் வகையிவான வளர்ச்சித் திட்ட மாதிரி ஒன்றை உருவாக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஆதி மகோத்சவ் என்ற பெயரிலான தேசிய பழங்குடியினர் திருவிழாவை புதுதில்லியில் தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பழங்குடியின கவாச்சாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் மனித குலத்திற்கு பேரிழப்பாக அமைந்துவிடும் என்றார் பழங்குடியினத்தவர் மேம்பாட்டில் பல்வேறு சவால்கள் இருப்பதாகக் குறிப்பிட்ட அவர் ஆதிவாசி மக்கள் மீது அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகக் கூறினார் பழங்குடியின மக்களின் பிரச்னைகளுக்கு திறந்த மனதுடனும் பணிவுடனும் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு வெங்கய்யு நாயுடு வலியறுத்தினார் பழங்குடியினரால் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்கள் பற்றி குறிப்பிட்ட அவர் பழங்குடியினரின் இயற்கையான திறமைகளை முறைப்படுத்தி ஊக்குவித்து அவர்களது தயாரிப்புகளை பிரபலப்படுத்துவதன் மூலம் வருவாய் ஆதாரத்தை அதிகரிக்கச் செய்யலாம் என்றும் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று கூடுகிறது இது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உரையாற்ற உள்ளார் அதன்பின் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்தக் கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும்

வேலை நிறுத்தப் போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக தமிழக அரசுப் பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது தொடரப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் மற்றும் குற்றவியல் வழக்குகள் அனைத்தும் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு எடுத்துள்ள இந்த நல்ல முடிவை ஏற்று அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மேலும் ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் மக்கள் பணி மற்றும் கல்விப்பணியை சிறப்பாக தொடர வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயல்பாடுகள் தமிழ் மொழிக்கு உலக அங்கீகாரத்தை பெற்றுத் தந்திருப்பதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர் செல்வம் கூறியுள்ளார் சென்னையில் இந்த நேற்ற நடைபெற்ற தமிழ் ஆய்வு பெருவிழாவில் பேசிய அவர் எம் ஜி ஆர் முதலமைச்சராக இருந்தபோது தந்தை பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தியதை சுட்டிக்காட்டினார் மேலும் அண்ணா எம் ஜி ஆர் ஜெயலவிதா ஆட்சிக்காலங்களில் தமிழகத்தில் உலகத் தமிழ் மாநாடுகள் நடத்தப்பட்டதை நினைவு கூர்ந்த திரு ஓ பன்னீர்செல்வம் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மேம்பாட்டுக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தனிக்கவனம் செலுத்தி பாடுபட்டவர் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தால் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்கும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகம் பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்திருப்பதாகக் கூறினார் வேளாண்துறை பிரச்னைதான் தமிழகத்தின் பெரும் பிரச்னை என்று தாம் கருதுவதாகக் குறிப்பிட்ட அவர் திமுக ஆட்சி அமைந்தால் இந்த பிரச்னைகளுக்குத் தீர்வு காணப்படும் என்றார் புதிய வேலை வாய்ப்பு கல்வி தொழில் மற்றும் சுகாதாரத்துறைகளில் தீவிர அக்கறை செலுத்தப்படும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் தமிழ் மொழியில் கருத்தாழம் மிக்க அரிய கலை நூல்களை பதிப்பிக்க நூல் ஆசிரியர்களுக்கு ஒரு நூலுக்கு இரண்டு வட்சம் ரூபாய் வீதம் ஐந்து நூல்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அறிவித்துள்ளது

இருவரிச்செய்திகள் மியான்மர் நாட்டில் நடந்துள்ள திடர் ரானுவப்புரட்சி குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்புச்சபை இன்று கூடுகிறது ராணுவப் புரட்சியைத் தொடர்ந்து மியான்மர் நாட்டுக்கு எதிராக மீண்டும் பொருளாதாரத் தடைகள் விதிக்கப்படக் கூடும் என அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் அறிவித்துள்ளார்

மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்தில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் நாமக்கல் கொள்முதல் நிலையம் மற்றும் அம்மா மினி கிளினிக் உள்ளிட்ட பல்வேறு அரசுத் திட்டப்பணிகளை மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள நடுக்குப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா மினி கிளினிக்கை சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் திறந்து வைத்தார் தகவல் ஆணையர்கள் தேர்வு தொடர்பான ஆவணங்கள் எதையும் தமக்கு அனுப்பி வைக்காததால் அந்தப் பதவி நியமனத்திற்கான தெரிவுக்குழு கூட்டத்தில் தாம் பங்கேற்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நேற்று முதல் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச்செய்தி ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் அணி ஒடிஷா அணியை ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வென்றது இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது